பிரதமர் நடைபெறவுள்ளபிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் இன்றுஉரையாற்றுகிறார் கார்கில் வெற்றிதினம் இன்றுகொண்டாடப்படுகிறது

உலகக்கோப்பைமகளிர் ஹாக்கிப்போட்டியில் இந்தியா இன்றுஅயர்லாந்தைஎதிர்கொள்கிறது

சர்வதேசமுக்கியத்துவம் வாய்ந்தபிரச்சினைகள் இந்தமாநாட்டில் விவாதிக்கப்படஉள்ளது இந்தமாநாட்டில் கலந்துகொள்வதற்காகபிரதமர் திருநரேந்திரமோடிநேற்றதென்னாப்பிரிக்காசென்றடைந்தார் கார்கில் வெற்றிதினம் இன்றுகொண்டாடப்படுகிறது

திருநரேந்திரமோடிவிடுத்துள்ளசெய்தியில் நாட்டைபாதுகாப்பதற்காக இந்தபோரில் உயிர் பிரதமர் தியாகம் செய்தவீரர்களுக்கு நாட்டுமக்கள் அஞ்சலிசெலுத்துவதாககூறியுள்ளார் பிரதமர் திருஅடல் பிஹாரிவாஜ்பாயின் தலைசிறந்ததலைமைபண்பு இந்தபோரில் முன்னாள் இந்தியாவுக்குவெற்றியைதேடித்தந்ததாகஅவர் அதில் குறிப்பிட்டுள்ளார்

உயிரிழந்தவீரர்களுக்குபோர் நினைவுச்சின்னத்தில் வடக்குரானுவதளபதிலெப்டினன்ட் ஜென்ரல் பல்பீர் சிங் இன்றுமலரஞ்சலிசெலுத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் எந்தவொருசூழ்நிலையையும் எதிர்கொள்வதற்குராணுவம் தயாராக இருப்பதாகதெரிவித்தார் பாதிக்கப்பட்டுள்ளமாநிலங்களுக்குதேவையானஅனைத்துஉதவிகளையும் மழைவெள்ளத்தால் மத்திய அரசுவழங்கும் என்றுஉள்துறை இணையமைச்சர் திருகிரண் ரிஜிஜு கூறியுள்ளார் நேற்றுமக்களவையில் இப்பிரச்சினைதொடர்பாகநடைபெற்றவிவாதத்திற்குபதிலளித்துஅவர் பேசினார் நிதிவழங்குவதில் பாரபட்சமின்றிமத்தியஅரசுநடந்தகொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டார் கேரளாவில் மழைபாதிப்புகளைமத்தியக்குழு இந்தவாரத்தில் பார்வையிடஉள்ளதாகவும் அவர் கூறினார்

ஜம்முவிலிருந்து

பாதிக்கப்பட்டபகுதிகளில் மீட்புப்பணிகள் முழு வீச்சில் நடைபெற்றுவருகின்றன தமிழகத்தில் அரசுமருத்துவக்கல்லூரிகளில் பயிலும் மாணவர்களுக்கானபயிற்சிஊக்கத்தொகையைமாநிலஅரசுஉயர்த்தியுள்ளது

இந்தஊக்கத்தொகைஉயர்வு என்றுமாநிலஅரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

விளைப்பொருட்களின் உற்பத்தியைஅதிகரிக்க இது தங்களுக்குபேருதவியாகஉள்ளதுஎனவிவசாயிகள் தெரிவித்தனர்

தொழில்நுட்பகோளாறே இதற்குகாரணம் என்றுஅந்நாட்டுதேர்தல் செயலர் தெரிவித்துள்ளார்

இதில் இம்ரான்கான் தலைமையிலானதெஹ்ரிக் இ இன்சாப் கட்சிபெரும்பாலான இடங்களில் முன்னிலையில் உள்ளது

லண்டனில் நடைபெறவுள்ள இப்போட்டி இந்தியநேரப்படிமாலைஆறரைமணிக்குதொடங்குகிறது உலக ஜுனியர் ஸ்குவாஷ் போட்டியின் காலிறுதிக்குமுந்தையகற்றுஆட்டங்கள் இன்றுதொடங்குகின்றன சென்னையில் நடைபெற்றுவரும் இப்போட்டியன் காலிறுதிக்குமுந்தையகற்றுஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தானைஎதிர்கொள்கிறது இதர ஆட்டங்களில் எகிப்து அர்ஜென்டினாவையும் ஜெர்மனி இங்கிலாந்தையும் நியூசிவாந்து அமெரிக்காவையும் எதிர்கொள்கின்றன ரஷ்ய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்துபர்னதாஸ் காலிறுதிக்குமுன்னேறியுள்ளார்

ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சௌரவ் வர்மா மிதுன் மஞ்சுநாத் சுபாங்கர் தேஆகியோர் காலிறுதிக்குதகுதிபெற்றனர்